பிரதமர் திரு

தமிழகத்தில் ஏழை எளிய மக்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அஇஅதிமுக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு

தேசிய விவசாயிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது

முன்னாள் பிரதமர் அட்டல் பிஹாரி வாஜ்பேயின் பிறந்ததினம் நாளை மறுநாள் கொண்டாடப்படும் நிலையில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது அன்றைய தினம் விவசாயிகளிடம் பிரதமர் காணொலி மூலம் கலந்துரையாடுவார் என தெரிகிறது

பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை மேற்குவங்கம் சாந்தி நிகேதன் விஸ்வபாரதி பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களில் காணொலி மூலம் பங்கேற்கிறார்

பல்கலைக்கழகத்தின் அமைப்பை இந்த பின்பற்றியே நவீன பல்கலைக்கழகங்கள் நாட்டின் பிற இடங்களில் தோற்றுவிக்கப்பட்டன

ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர்

நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது இக்கூட்டத்தில் விவசாயிகள் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு ழக்கிய விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என தெரிகிறது

மேலும் பாதுகாப்பிற்கான அமைச்சரவை குழுக் கூட்டம் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுக் கூட்டமும் இன்று நடைபெறுகிறது

எடப்பாடி கே பழனிசாமி மருத்துவ குழுவினருடன் வரும் திங்கட்கிழமை ஆலோசனை மேற்கொள்கிறார்

முன்னதாக நெல்லையில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற முதலமைச்சர் தமிழகத்தில் ஏழை எளிய மக்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அஇஅதிமுக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார் கிராம மக்களுக்கு தேவையான விவசாயத்தை பாதுகாக்க குடி மராமத்து பணிகள் மூலம் மழைநீர் சேமிக்கப்படுவதாகவும் எடுத்துரைத்தார் கல்வி நீர் மேலாண்மை தொழில்துறைகளில் தமது அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார் ஜல்லிக்கட்டு தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளை அடுத்த ஆண்டு நடத்த புதிய கட்டுப்பாடுகளுடன் அரசு அனுமதி வழங்கியுள்ளது ஏற்கனவே உள்ள நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுவதுடன் தற்போதைய கோவிட் விதிமுறைகளும் இதில் இணைக்கப்பட்டுள்ளன

நடராஜன் திருச்சி மாவட்டம் சங்கிலியாண்டபுரம் தென்னூர் பாலம் தாயனூர் பகுதிகளில் அம்மா மினி கிளினிக்கை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு வெல்லமண்டி என் நடராஜனும் மாநில பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திருமதி

வளர்மதியும் இன்று திறந்து வைத்தனர்

அரியலூர் மாவட்டம் வெள்ளுரில் அம்மா மினி கிளினிக்கை அரசு தலைமை கொறாடா திரு ராஜேந்திரன் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரத்னா ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர்

இதையொட்டி மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று வெளியிட்டுள்ள செய்தியில் விவசாய நலனுக்கான சரண்சிங்கின் பங்களிப்பை நாடு என்றென்றும் நினைவுகூறும் என்றார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

இன்னசென்ட் திவ்யா தெரிவித்தார் உதகமண்டலம் காந்தலில் மினி கிளினிக்கை இன்று திறந்துவைத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரிட்டனில் உருவாகி உள்ள புதிய ரக வைரஸ் தொற்று அச்சுறுத்தல் காரணமாக இவர்கள் தொடர் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பதாக கூறினார்

தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார் முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி மாவட்டத்தில் உள்ள அனைத்து தங்கும் விடுதிகளில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

அரபிக்கடல் மாலத்தீவு அதனையொட்டிய தென்கிழக்கு மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் பலத்த காற்று இன்று வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர்

நம்பெருமாள் முத்துசாய கொண்டை முத்து அபயஹஸ்தம் முத்தங்கி அணிந்து பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார் விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான மோகினி அலங்காரம் நாளையும் பரமபத வாசல் திறப்பு நாளை மறுநாளும் நடைபெறுகிறது சொர்க்கவாசல் திறப்பையொட்டி கோவில் நிர்வாகம் சிறப்பான ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளது